பிரதம் திருநரேந்திரமோடிமுதல் அமர்விலேயேஉரையாற்றுகிறார்

தமிழகத்தில் கஜ புயலால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் இன்று இரண்டாவதுநாளாகஆய்வு செய்கவரும் பாதுகாப்பு அமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் மக்களின் குறைகளைக் கேட்டறிந்தார் உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா அயர்லாந்தையும் இங்கிலாந்து சீனாவையும் எதிர்கொள்கின்றன

வேளாண் துறையில் நீடித்தவளா்ச்சிகுறித்துஒருமித்தமுடிவு எடுப்பதே இந்தமாநாட்டின் நோக்கமாகும் மாநாட்டின் முதல் அம்வில் பிரதமர் திருநரேந்திரமோடிஉரையாற்றுவார் என்றுவெளியுறவு செயலர் திருவிஜய் கோக்லேதெரிவித்துள்ளார் மக்களுக்கேமுக்கியத்துவம் அளிக்கும் இந்தமாநாட்டில் எண்ணெய் விலையர்வாலும் பொருளாதாரஎற்றத்தாழ்வுகளாலும் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளதிறன் வள்ப்பு ஏழைகளுக்குகடன் வழங்கம் முத்ராதிட்டம் டிஜிட்டல் இந்தியா ஜி எஸ் டி ஆகியஅம்சங்கள் குறித்தும் பிரதமர் உரையாற்றுவார் என்றுஅவர் கூறினார் மாநாட்டில் கலந்துகொள்வதற்காகபியுனஸ் வந்தபிரதமர் திருநரேந்திரமோடி அயர்ஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உலகபொருளாதாரம் நீடித்தவளர்ச்சிஆகியவையே இந்தஉச்சிமாநாட்டின் முக்கியகுறிக்கோளாக இருக்கும் என்றார் முன்னதாகபியுனஸ் அயா்ஸ் நகரில் திருநரேந்திரமோடி சவுதிஅரேபிய இளவரசர் திருமுகமதுபின் சல்மானைசந்தித்துப் பேசினார் பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்பு பெட்ரோலியம் உணவுப்பாதுகாப்பு நிதிதொழில்நுட்பம் உள்கட்டமாப்பு உள்ளிட்டபல்வேறுதுறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பைமேம்படுத்துவத்தொடர்பாகஅவர்கள் இருவரும் ஆலோசனைநடத்தினர் ஐ நா பொதுச்செயலர் திருஅண்டோனியாகுட்ரஸையும் பிரதமர் சந்தித்துப் பேசினார் பருவநிலைமாற்றம் தொடர்பாகவும் அதைஎதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்குதொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் போலந்தில் விரைவில் நடைபெறவிருக்கும் பருவநிலைமாற்றம் தொடரபானமாநாட்டில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்தும் அவர் எடுத்துரைத்தாகஅங்குகென்றிருக்கும் எமதுசெய்தியாளர் ஜாய் தெரிவிக்கிறார் பியூனஸ் அயர்ஸில் நடைபெற்றயோகாநிகழ்ச்சியில பங்கேற்றபிரதமா் அர்ஜென்டினாவில் வாழும் இந்தியவம்சாவளியினரை அடுத்தஆண்டுவாரணாசியில் நடைபெறஉள்ளவெளிநாடுவாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பங்கேற்குமாறுஅழைப்பு விடுத்தாா் மக்களைமகிழ்ச்சியுடனும் நலமுடனும் வைத்திருக்கயோகாஉதவுகிறதுஎன்றுஅவர் தெரிவித்தார் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் யோகாநிகழ்ச்சியில் கலந்தகொண்டனர் தெலங்கானா ராஜஸ்தான் சுட்டப்பேரவைகளின் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தைஎட்டியுள்ளது பல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் இந்தமாநிலங்களில் தீவிரபிச்சாரம் மேற்கொண்டுவருகின்றனா் தேர்தல் பேரணிகளும் நடைபெற்றுவருகின்றன தெலங்கானாவில் பிஜேபி மூத்ததலைவா் திரு ராஜ்நாத்சிங் பல்வேறுகூட்டங்களில் உரையாற்றுகிறாா் காங்கிரஸ் தலைவா்கள் திருகுலாம்நபிஆஸாத் திருமல்லிகாஜூன் கார்கேமற்றும் தலைவா்கள் தேர்தல் பிரச்சாரகூட்டங்களில் பேசிவருகின்றனர் மேற்குவங்கத்தில் நிலக்கிசுரங்க ஒதுக்கீடுஊழல் வழக்கில் முன்னாள் நிலக்கரித்துறைசெயலர் திருஎச் சிகுப்தாகுற்றவாளிஎன்றுதில்லிநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எஸ் அவருடன் முன்னாள் இணைச் செயலர் திருகே க்ரோப்பா இயக்குநர் திருகேசிசம்பாஆகியோரும் குற்றவாளிகள் என்றுசிபிஐசிறப்பு நீதிபதிதிருபாரத் பிரஸாா் தெரிவித்துள்ளாா் குற்றவாளிகள் மீதானதண்டளை வரும் மூன்றாம் தேதிஅறிவிக்கப்படும் என்றுநீதிபதிகூறினாா்

ஆண்டு இந்தமுறைகேடுதொடர்பாகசிபிஐவழக்குபதிவு குற்றம்சாட்டப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்

ஒன்பதுகட்டங்களாகநடைபெறும் இந்ததேர்தல் கட்சிஅடிப்படை இல்லாமல் நடைபெறுகிறது ஆறாம் கட்டதேர்தல் நாளைநடைபெறுகிறது

மாநிலங்களின் மின் கட்டமைப்பு தொடர்பானஆய்வு கூட்டத்தில் கலந்துகொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர்

மத்தியப்பிரதேசம் திரிபுரா பீகார் ஜம்மு காஷ்மீர் மிசோரம் சிக்கிம் தெலங்கானா மேற்கு வங்கம் ஆகியஎட்டுமாநிலங்கள் சௌபாக்யாதிட்டத்தின் கீழ் இலக்கைஅடைந்துள்ளனஎன்றும் அவர் கூறினார் கடந்தஆண்டுசெப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்தத் திட்டத்தின்கீழ் நாடுமுழுவதும் இதுவரை இரண்டுகோடியேஒருவட்சும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகஅமைச்சா் குறிப்பிட்டார் தொழில் முனைவோரைஊக்குவிக்கஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுள்ளதுஎன்றுமத்தியவர்த்தகம் மற்றும் தொழில்துறைஅமைச்சர் திருசுரேஷ் பிரபு கூறியுள்ளார் புகுதில்லியில் நேற்றுநடைபெற்றநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் புதியதொழில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்புக்களைஉருவாக்குவதுடன் பொருளாதாரத்தைவலுப்படுத்துகின்றனஎன்றார் வேளாண்துறை சேவைத்துறைஉள்ளிட்டஅனைத்துதுறைகளையும் வலுப்படுத்தமத்தியஅரசுபல்வேறுமுயற்சிகளைமேற்கொண்டிருப்பதாகஅவர் தெரிவித்தார் தொழில் தொடங்குவதில் உள்ளசுமைகளைக்கதமதுஅமைச்சகம் வல்லுனர்களுடன் ஆலோசனைகள் நடத்திவருவதாகவும் திருசுரேஷ் பிரவு குறிப்பிட்டார் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டைமற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் இன்று இரண்டாவதுநாளாகஆய்வு மேற்கொண்டுவருகிறார்

இந்தியாவின் வேளாண் துறையில் முதலீடுகெய்யசீனா இஸ்ரேல் உள்ளிட்ட ஆறு நாடுகளும் நூற்றுக்கும் மேற்பட்டநிறுவனங்களும் முன் வந்துள்ளன ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிஅருகேகெல்கான் நகரில் நடைபெறும் இரண்டுநாள் உலகவேளாண் உச்சிமாநாட்டில் இந்தஅறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்தியாவில் உள்ளஅமுல் பதஞ்சலி கோகோகோவாஉள்ளிட்டநிறுவனங்கள் இதில் பங்கேற்றுள்ளன

மத்தியபணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராகதிருஅரவிந்த் சக்சேனாநேற்றுபொறுப்பேற்றார் புதுதில்லியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் ஆணையத்தின் மூத்தஉறுப்பினர் பேராசிரியர் பிரதிப் குமார் ஜோஷிஅவருக்குபதவிபிரமாணமும் ரகசியகாப்புறுதியும் செய்துவைத்தார்

மாதத்தில் இருந்துதலைவர் பொறுப்பையும் கவனித்துவந்தஅவர் இந்தஆண்டு ஜான் தற்போதுமுறைப்படிநியமனம் செய்யப்பட்டுள்ளார்

மாலைஐந்துமணிக்குநடைறெம் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வும் அபர்லாந்தும் மோதுகின்றன